ரமேஷ்குமார் இன்று உத்தரவிட்டுள்ளார்

ஜப்பான் ஓப்பன் பேட்மிட்டண் போட்டியின் ஒற்றையா் சாம்பியன் பட்டத்தை கென்ட்டோ மோமோட்டாவும் அக்கேனே யமாகுச்சியும் கைப்பற்றியுள்ளனர்

அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இதன்மூலம் நீர் சேமிப்பிற்கு மக்களிடையே அதிக வரவேற்பை உறுதி செய்ய முடியும் என்றார் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் குறித்து கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் கூறியதை நினைவு கூ்ந்த அவர் மக்கள் தாங்கள் வாசித்த புத்தகங்கள் குறித்த தகவல்களை நமோசெயலி மூலம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டாா்

அரசு அலுவலர்கள் மேற்கொண்ட கிராமங்களை நோக்கி மீண்டும் திட்டம் குறித்து மக்களிடமிருந்து பாராட்டுக்கள் குவிந்துள்ளதாகவும் இத்திட்டத்தின்கீழ் தொலை தூர கிராமங்களில் அலுவலர்கள் தங்கி அப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிவதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்பட்ட இழப்பை சீர்செய்ய மத்திய மாநில அரசுகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

புற்றுநோய்க்கு எதிராக போராடும் இக்குழந்தைகளின் வாழ்க்கையே வெற்றி என்று பிரதமர் எடுத்துரைத்தார்

ரமேஷ்குமார் இன்று உத்தரவிட்டுள்ளார்

இதனிடையே பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு

நரேந்திரமோடியின் இலக்கு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

உணவுப்பதப்படுத்துதல் பாதுகாப்பு மற்றும் விமான உற்பத்தி சுற்றுலா மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை ஈ்ப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது

தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடும் குடியரசுத்தலைவர் வரும் புதன்கிழமை கேம்பியாவில் அதிபர் அதாமா பரோவுடன் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார் மத்திய அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி வெளியுறவு அமைச்சக செயலர் திரு விஜய் தாக்கூர் சிங் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருடன் செல்கின்றனர் மறைவு முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஜெயபால் ரெட்டி உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் நேற்று நள்ளிரவு காலமானார்

இவரது மறைவிற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி திமுக தலைவர் திரு

க

சாலைப்போக்குவரத்து அமைச்சகம் மோட்டார் வாகன சட்டத்திற்கான வரைவு திருத்தங்களை மத்திய சாலைப்போக்குவரத்து அமைச்சகம் புதுதில்லியில் வெளியிட்டுள்ளது

மின்சார வாகனங்கள் தொடா்பான அறிவிப்புகளும் இந்த திருத்திய சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வேலூர் மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரு

சண்முகத்தை ஆதரித்து கீழ்வைத்தியணான் குப்பம் குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றுமாலை பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

படிப்புகளில் நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது நாட்கள் நடைபெறும் இக்கலந்தாய்வில் மூன்று மதுரை அரசு மருத்துவக்கல்லூரியில் எம்

எஸ் இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக மருத்துவக்கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது

மன்னார் கடற்படை முகாமில் இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி இம்மாநாட்டை துவக்கி வைக்கிறார் வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிவாசல்கள் மற்றும் வ பு கல்வி நிறுவனங்களின் நிர்வாகம் குறித்த முக்கிய அறிவிப்புகள் இதில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

எஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகள் ஒதுக்கீட்டு முறையில் மாற்றங்கள் கொண்டு வரும் முயற்சியை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என பாமக நிறுவன் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயிற்சி மதிப்பெண் அடிப்படை என்பது ஏற்றத்தாழ்விற்கு வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் பணியின் போது தங்கள் தனித் திறமைகளை வெளிப்படுத்த ஏதுவாக முந்தைய நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் ஈ அடங்கல் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இதன்மூலம் விவசாயிகள் அரசின் நலத்திட்டங்களை எளிதாக பெற முடியும் என்றார்